நாட்டு மக்களின் சிறப்பான எதிர்காலத்திற்கான மேம்பட்ட தொழில்நுட்ப செயலாக்க திட்ட வரைமுறைகளை உருவாக்கி வருவதாக பிரதமர் திரு

மகளிருக்கான மாதவிடாய் கொள்கை நிபுணர்களின் கருத்துக்களுக்கு ஏற்ப உருவாக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திருமதி

நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார்

ஆளுமை பிரிவுகளில் உயர் முன்னுரிமை செலுத்த வேண்டிய தருணம் இது என்று குறிப்பிட்ட பிரதமர் சிறப்பான ஆளுமை மக்கள் வாழ்க்கையை வலுவாக்கும் என்று சுட்டிக்காட்டினார் இலகுவான வாழ்க்கை முறை சிறப்பான நிர்வாகம் சாமானிய மக்களின் நலம் போன்றவற்றை அடிப்படையாகக் கொண்டு அரசு முன்னோக்கிச் செல்லும் இத்தருணத்தில் செயல்பாட்டிற்கான நெருக்கடியின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார்

அயோத்தியா தீர்ப்பு காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் எழக்கூடும் என்ற ஐயப்பாட்டை மக்கள் பொய்ப்பித்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்திய குடியரிமை சட்ட மசோதாமூலம் சொந்த நாடுகளில் இடர்பாடுகளை அனுபவிப்பவர்களுக்கு சிறப்பான எதிர்காலமும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் பொதுத்துறை வங்கிகளை இணைத்ததன்மூலம் வங்கி செயலாக்கம் வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா இம்மாநாட்டில் இன்று துவக்க உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் இம்மாநாட்டின் நிறைவுநாளன்று உரை நிகழ்த்துகிறார்

மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் இவ்விஷயத்தில் மத்தியஅரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று உறுதியளித்தார்

ஸ்மிருதி இராணி தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதை தெரிவித்த அவர் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பெண் ஊழியர்களுக்கு இதுவரை மாதவிடாய் கொள்கை எதுவும் உருவாக்கப்படவில்லை என்றார் இதுதொடர்பான கொள்கையை தோற்றுவிப்பதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட துறை நிபுணர்களிடம் ஆலோசனை பெறப்படும் என்றார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர் போஷன் அபியான் திட்டத்தின்கீழ் மலைவாழ் மகளிர் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டைக் களைய முயற்சிகள் எடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார்

மாநிலங்களவையில் கேள்வி ஆன்றிற்கு பதிலளித்த அவர் நாட்டில் காலதாமதமாக பெய்த பலத்த மழை காரணமாகவே வெங்காய தட்டுப்பாடு நிலவுவதாக குறிப்பிட்டார்

இந்நாளையொட்டி புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் அரசியல் சாசன சிற்பிக்கு தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார்

இதுதொடர்பாக திமுக சார்பில தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி எஸ்

பாப்டே தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது

தேர்தல் நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கேற்று அஇஅதிமுகவையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் வெற்றி பெறச்செய்வதே கட்சியின் நிலைப்பாடு என்றார் விரைவில் கூட்டணி கட்சிகளுடன் கலந்துபேசி எந்தெந்த வார்டில் யார் போட்டியிடுவது என முடிவு செய்து வேட்பாளர் பட்டியல் முறைப்படி அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றிபெற கட்சி கடுமையாக பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து திமுக வினர் தோல்வி பயத்தில் இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்

இதுதொடர்பாக முழுமையாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்

விஜயகுமார் ஜம்முகாஷ்மீர் யூவியன் பிரதேசம் மற்றும் நக்ஸல் தீவிரவாதம் பாதித்த மாநிலங்களின் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகளை உள்துறை அமைச்சகத்திற்கு வழங்குவார் வயதான திரு

ம க நிறுவனர் தலைவர் டாக்டர்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்பெண்ணை ஆற்றில் பாசன திட்டங்களை செயல்படுத்த கா்நாடகத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்